புதுவையில் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தினவிழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்துப் பேசிய முதலமைச்சர் திரு நாராயணசாமி கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் சாதனை படைத்து புதுவை முன்நிலையில் இருப்பதாக கூறி உள்ளார்

புதுவை உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தேசிய மூவர்ணக் கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின விழாக் கொண்டாட்டங்களை இன்று காலை துவக்கி வைத்தார்

கல்வியின் முக்கியத்தை உணர்ந்துள்ள தமது அரசு அதன் தரத்தை மேம்படுத் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு நாராயணசாமி கூறினார் கல்வி மேம்படுத்துதல் திட்டத்தின் ஒரு பகுதியாக நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் டிஜிட்டல் வகுப்பறைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

கல்லூரிகளில் வீடியோ கான்பரன்சிங் வசதி செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார்

புதுவை ஜிப்மர் மருத்துவமனை காரைக்கால் மற்றும் ஏனாம் அரசுப் பொது மருத்துவமனைகளுக்கு இடையே காணொலி மருத்துவ வசதி செய்து தரப்பட இருப்பதாகவும் திரு நாராயணசாமி கூறினார் அட்டவணை இனத்தினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் தமது உரையில் தெரிவித்தார் மாற்றுத் திறனாளிகள் முதியோர் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் இதர நலிவடைந்த பிரிவினருக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளையும் முதல்வர் தமது உரையில் குறிப்பிட்டார் பல்வேறு துறைகளில் தமது அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் புதுவையில் சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக இருப்பதாக கூறினார் நாட்டிலேயே புதுவை மாநிலம் சட்டம் ஒழுங்கு விவசாயம் சுற்றுலா சுகாதாரம் ஆகிய துறைகளில் தொடர்ந்து முன்னிலை பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்று வருவதாக திரு நாராயணசாமி கூறினார் அரசு தனது கடமைகளை நன்கு நிறைவேற்ற மக்கள் முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் தினம் நிகழ்ச்சி முன்னதாக திரு நாராயணசாமி காவலர் வகுப்பு அணி மரியாதையை பார்வையிட்டு காவல்துறை தீயணைப்புத் துறை முன்னாள் ராணுவத்தினர் தேசிய மாணவர் படையினர் சாரண சாரணியர் பள்ளிக் கல்லூரி மாணவர்கள் ஆகியோரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கான விருதுகள் தேசிய மாணவர் படையினருக்கான விருதுகள் சுற்றுச்சூழல் மற்றும் பசுமை விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் இடம் பெற்றன புதுவையில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது

புதுவையின் இதர பகுதிகளான காரைக்கால் மாகே ஏனாம் ஆகிய இடங்களிலும் இன்று சுதந்திர தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஏனாமில் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் மாகேயில் அமைச்சர் திரு ஷாஜகானும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்தனர்

சென்னை தலைமைச் செயலகம் அமைந்துள்ள கோட்டையில் முதலமைச்சர் திரு பழனிச்சாமி தேசியக் கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின விழாக் கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்தார்

வேலூரை பிரித்து திருப்பத்தூர் ராணிப்பேட்டை என்று உதயமாகும் என்றார் அவர் நிர்வாக வசதிக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மேற்கொள்ளுமாறு பிரதமர் தமது உரையில் மக்களைக் கேட்டுக் கொண்டார் நாட்டில் உள்ள சுற்றுலா தளங்களுக்கு பொது மக்கள் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் தமது உரையில் வலியுறுத்தினார்

விவசாயிகள் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை விவசாய முறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையம் பிரதமர் தமது உரையில் வலியுறுத்தினார் உள்நாட்டு தேவைகளுக்கானவை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார் முப்படை சீர்திருத்தத்தை மேற்கொள்ள சீப் ஆப் டிபன்ஸ் ஸ்டாப் என்ற பாதுகாப்பு தலைமை அதிகாரி நியமிக்கப்பட இருப்பதாக அவர் கூறினார் ஒருநாடு ஒருவரி என்ற கனவை ஜிஎஸ்டி வரி வசூல் முறை நனவாக்கி வருவதாக கூறிய பிரதமர் தற்போது ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது பற்றி கருத்து பரிமாற்றம் நடைபெறுவதாக கூறினார் தொழில் துறையில் சீர்திருத்தங்களை தமது அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் கூறினார் முன்னதாக பிரதமர் திரு மோடி ராஜ்காட்டில் தேசத் தந்தை மகாத்மாகாந்தியின் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் குடியரசு தலைவர் சுதந்திர இந்தியாவின் இலக்குகளான விரைவான பொருளாதார வளர்ச்சி வெளிப்படையான நிர்வாகம் உள்ளிட்டவைகளை அடைய அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறி உள்ளார்

தொழிலாளர்களின் கூலி போனஸ் உள்ளிட்ட சரத்துக்களை திருத்தி மாற்றி அமைக்க இந்த மசோதா வகை செய்கிறது

இத்தினத்தை ஒட்டி மகான் அரவிந்தரின் சமாதியை தரிசனம் செய்ய நம் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் எராளமானோர் வந்திருந்தனர் அரவிந்தர் மற்றும் அன்னை பயன்படுத்திய அறையையும் இவர்கள் தரிசித்தனர் இத்தினத்தை ஒட்டி கூட்டுப் பிராத்தனை நிகழ்ச்சி ஒன்றும் நடைபெற்றது முன்னதாக ஆரோவில்லில் அது தோற்றுவிக்கப்பட்ட தினம் கொண்டாடப்பட்டது இத்தினத்தை ஒட்டி அங்கு வசிப்பவர்கள் அமைதி பிராத்தனை ஒன்றை நடத்தினர் கண்காட்சி ஸ்ரீ அரவிந்தரும் இந்திய சுதந்திர இயக்கமும் என்ற தலைப்பிலான சிறப்பு கண்காட்சி ஒன்று இன்று புதுவை பல்கலைக்கழகத்தில் துவக்கி வைக்கப்பட்டது

ரட்ஷா பந்தன் புதுவை உட்பட நாடு முழுவதும் இன்று ரட்ஷா பந்தன் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது பெண்கள் தங்கள் சகோதரர்களுக்கு ராக்கி கட்டி இத்தினத்தை உற்சாகமாகக் கொண்டாடினர் மேட்டுர் கர்நாடகா மற்றும் கேரளாவில் பெய்த கனமழை காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ண ராஜசாகர் அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்து விடப்படுவதன் காரணமாக மேட்டுர் அணையின் நீர் நீர் மட்டம் அதிகரித்துள்ளது

புதுவையில் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தினவிழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்துப் பேசிய முதலமைச்சர் திரு நாராயணசாமி கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் சாதனை படைத்து புதுவை முன்நிலையில் இருப்பதாக கூறி உள்ளார்